உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது

வேலா் இடைத்தேர்தலுடன் சேர்து நடத்த வேண்டுமென்று கோரி அத்தொகுதி அஇஅதிமுக கூட்டணி வேட்பாளர் தேர்தல் ஆணையத்திடம் மனு அளித்துள்ளார்

புயலாக வலுப்பெறகூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

பிரிவில் இந்தியாவின் அஞ்சும் மட்கில் திவ்யான்சிங் இணை தங்கப்பதக்கம் வென்றுள்ளது

அணிகள் மோதுகின்றன

இந்த தொகுதிகளில் நாளை மறுநாள் பிரச்சாரம் முடிவடைகிறது தேசிய கூட்டணி வேட்பாள்களை ஆதித்து பிரதம் திரு நரேந்திரமோடி பிஜேபி தலைவா் திரு அமித்ஷா காங்கிரஸ் தலைவா திரு ராகுல்காந்தி பொதுச்செயவாளா் திருமதி பிரியங்கா காந்தி வத்ரா உள்ளிட்ட தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் பீகார் மாநிலம் தர்பங்காவில் இன்று நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய பிரதம் திரு நரேந்திரமோடி தீவிரவாதம் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்றார் அவ்வாறு செய்தால் பாதுகாப்புக்காக செலவிடப்படும் தொகையை ஏழை மக்களின் நலனுக்காக செலவிட முடியும் என்றும் அவர் கூறினார்

பாதுகாப்பு பிரச்சினையை தேர்தல் ஆதயத்திற்கு பயன்படுத்துவதாக எதிர்க்கட்சிகள் கூறும் குற்றச்சாட்டையும் பிரதமர் மறுத்தார் இதனைத் தொடர்ந்து உத்திரபிரதேச மாநிலம் பாண்டாவில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட பிரதமா் இதுவரை நடந்து முடிந்த மூன்று கட்ட தேர்தலில் தமக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்து வந்த எதிர்க்கட்சிகள் தற்போது மின்னனு வாக்குப்பதிவு எந்திரத்தை குறை கூறி வருவதாகக் கூறினார் ராஜஸ்தான் மாநிலம் ஜலோரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி தேசிய ஜனநாயகக் கூட்டனி அரசால் கொண்டுவரப்பட்ட பணமதிப்பிழப்பு நடவடிக்கை மற்றும் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு போன்றவற்றால் ஏழை மக்கள் தொழிலாளர்கள் சிறு வணிகர்கள் பெரும் பாதிப்புக்கு ஆளாகி இருப்பதாகக் கூறினார் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள நியாய் திட்டம் இவர்களுக்கு பலனளிப்பதாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பிரதம் திரு நரேந்திரமோடி நாட்டு மக்களுக்கு அநீதி இழைத்துள்ளதாகவும் அவர் குற்றம்சாட்டினார் பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா உத்திரபிரதேச மாநிலம் காஸிப்பூர் மற்றும் உண்ணாவ் பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் நாட்டின் பாதுகாப்பு விஷயத்தில் தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு ஒருபோதும் சமரசும் செய்து கொள்ளாது என்றார் தீவிரவாதிகளுக்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி வத்ரா உத்திரபிரதேச மாநிலம் ஜலவுன் பகுதியில் தமது கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார் பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் செல்வி மாயாவதி உள்ளிட்டோரும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர்

திருப்பரங்குன்றம் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் திரு ப சரவணன் இன்று தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் நான்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலிலும் அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளிப்பதாக பாமக தமாகா புதிய தமிழகம் ஆகிய கட்சிகள் தெரிவித்துள்ளன

உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகோய் மீதான பாலியல் புகார் குறித்த சதித் திட்டம் பற்றி ஓய்வுபெற்ற நீதிபதி திரு ஓ கே பட்நாயக் விசாரணை நடத்துவா் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது இது தொடர்பான வழக்கு இந்த விசாரணைக்கு வந்தபோது இத்தகவல் தெரிவிக்கப்பட்டது இதளிடையே இந்த புகார் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட மூன்று நீதிபதிகள் குழுவில் இடம்பெற்றிருந்த உச்சநீமன்றத்தின் மூத்த நீதிபதியான திரு என் வி ரமணா இந்த விசாரணையிலிருந்து விலகிக் கொண்டுள்ளார் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சொத்துக்களை பராமரிக்க நிர்வாகி ஒருவரை நியமிக்க வேண்டுமென்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் இறுதி விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் ஜுன் ஆறாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது இது தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி திரு எம் எம் கந்தரேஷ் திரு சரவணன் ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் இந்த உத்தரவை பிறப்பித்தது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பச்சிளம் குழந்தைகள் விற்பனை செய்யப்படுவதாக எழுந்த புகாரின் பேரில் விருப்ப ஓய்வுபெற்ற செவிலியர் மற்றும் அவரது கணவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் அண்மையில் மூன்று குழந்தைகள் விற்பளை செய்யப்பட்டது மற்றும் அந்த குழந்தைகளை வாங்கியவர்கள் குறித்து கைது செய்யப்பட்ட இருவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளா் திரு அருள் அரசு தெரிவித்துள்ளாா் இந்தியப் பெருங்கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக் கடல் பகுதியில் குறைந்த காற்றுழுத்த தாழ்வுப்பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய துணைத்தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாளைக்குள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் பின்னர் புயலாகவும் மாறக்கூடும் என்று கூறினார்

தடுப்புச் சுவரைத் தாண்டி கடல்நீர் ஊருக்குள் புகுந்து வருவதால் மீனவர்கள் தற்காலிக தடுப்புகளை ஏற்படுத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இப்பகுதியில் தூண்டில் வளைவு அமைக்க வேண்டுமென மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தீவிரவாத அமைப்புகள் மீண்டும் இலங்கையில் தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளதாக வெளியான தகவலை அடுத்து அந்நாட்டில் தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த சோதனையின்போது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கையெறி குண்டுகள் உள்ளிட்ட அயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டதுடன் குண்டுவெடிப்பு தொடர்பாக மேலும் மூன்று பேர் கைது செய்யப்பட்டன் பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் அரசின் சோதனை நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு மக்கள் அளிக்குமாறும் அந்நாட்டு அரசு கேட்டுக்கொண்டுள்ளது தீவிரவாதத்துக்கு எதிரான அரசின் நடவடிக்கைகள் குறித்து அரசின் செய்தித்துறை அல்லது முப்படை செய்தி தொடர்பாளர்கள் தெரிவிக்கும் அதிகாரப்பூர்வ கருத்துக்களை மட்டுமே நம்புமாறு இலங்கை அரசின் செய்தித்துறை தலைமை இயக்குநர் திரு நவாக்கா கலுவீவா கேட்டுக் கொண்டுள்ளார் நிலைமையை சமாளிக்க ஏதுவாக இவங்கையில் இரவு பத்து மணி முதல் அதிகாலை நான்கு மணி வரை ஊரடங்கு உத்தரவு அமலில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாக்கவும் கடலில் கழிவுகள் கலப்பதை தடுக்கும் வகையிலும் மன்னா்வளைகுடா கடற்பகுதியில் வனத்துறையினா் கடலில் மூழ்கி பாலிதின் கழிவுகளை அகற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்

கற்றல் திறன் குறைபாடுடைய குழந்தைகளுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் சென்னை ஐ ஐ டி மற்றும் சென்னை டிஸ்லெக்ஸியா சங்கமும் இணைந்து தொடக்கப்பள்ளி ஆசியர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கான இலவச இணையதள திட்டத்தை தொடங்கியுள்ளன

கால்நடை வள்ப்பு தொடர்பான கய வேலைவாய்ப்பு பயிற்சி நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் வழங்கப்படுவதாக கல்லூரி முதல்வர் அறிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி வாக்கு எண்ணிக்கை மையத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள் ஏற்பாடுகளை மாவட்ட தேர்தல் அதிகாரியான மாவட்ட ஆட்சியர் பிரபாகர் ஆய்வு செய்தார் மே தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் வரும் ஒன்றாம் தேதி மதுபான விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எரி சாராயம் ஏற்றி வந்த வாகனத்தை காவல்துறையினா் பறிமுதல் செய்துள்ளன் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஆதி கேசவ பெருமாள் கோவில் சித்திரைத் தேரோட்ட பிரமோற்சவம் இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் சீளாவின் பெய்ஜிங் நகரில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிசுடும் போட்டியின் பத்து மீட்டர் ஏர் ரைபில் கலப்பு இரட்டையா பிரிவில் இந்தியாவின் அஞ்சும் மட்கில் திவ்யான்ஸ் சிங் பன்வர் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர் ஆசிய குத்துச்சண்டை காம்பியன்ஷிப் இறுதிப்போட்டிக்கு இந்தியாவின் கவிந்தர் சிங் பிஸ்ட் தீபக் சிங் ஆஷிஸ் குமார் மற்றும் பூஜாராணி ஆகியோர் முன்னேறியுள்ளனர்

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா ராஜஸ்தான் அணிகள் மோதுகின்றன